திரு ராஜீவ்குமாரை கைது செய்வதற்கான தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளது

அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் வகையில் நடைமுறைகள் தகுதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்

பாதுகாப்புப்படை வீரர்கள் எட்டியுள்ளனர்

இந்த வழக்கில் சுட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுமாறு சிபிஐ க்கு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது நிறுவன மோசுடி தொடர்பான விசாரணைக்கான சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு நிதி தலைமையேற்றிருந்த திரு ராஜீவ் குமாரை தங்கள் பாதுகாப்பில் விசாரணை நடத்த விரும்புவதாக சிபிஐ உச்சநீதிமன்றத்திடம் முறையீடு செய்தது

இதையடுத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி மத்தியப்பிரதேச மாநிலம் ஹர்கோனில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஹிமாச்சலப்பிரதேசம் சோலானில் தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிக்கிறார் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் மீர்ஸாபூரில் ஊர்வலமாகச் சென்று வாக்கு சேகரிக்கிறார்

தமிழகத்தில் சூலர் அரவக்குறிக்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரமும் இன்று நிறைவடைகிறது

தில்லியில் உள்ள சாந்தினி சவுக் மக்களவைத் தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடத்த பரிந்துரைத்து தில்லிப் பிரதேச தலைமைத் தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்திருந்தார்

நாளை மறுநாள் இந்த வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடைபெற உள்ளது

இவர்களுக்கு தேர்தல் தொடர்பான வேறு எந்த பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை

ஆளில்லாத சிறிய ரக விமானத்தைஇந்தியாவுக்குள் கடத்தி வர முயற்சி செய்ததற்கு மூளையாக செயல்பட்ட ஒருவரை வருவாய் புலனாய்வு இயக்கக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஆளில்லாமல் தொலையுணர்வு கருவி மூவம் இயக்கப்படும் இந்த சிறிய ரக விமானம் சீனாவிலிருந்து மியான்மர் வழியாக இந்தியாவுக்குள் கடத்தப்பட்டதாக இந்த இயக்கக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தக் கடத்தலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த சில கடத்தல்காரர்களும் நிறுவனங்களும் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆளில்லாத விமானம் மற்றும் இது தொடர்பான பொருட்கள் வருவாய் புலனாய்வு இயக்கக அதிகாரிகளால் கடந்த மார்ச் மாதம் கண்டறிந்து கைப்பற்றப்பட்டன தகுதி அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான நடைமுறையை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் குடியிருந்து வரும் ஆயிரக்கணக்கான இந்திய தொழில்முறை ஊழியர்கள் மற்றும் திறன்மிகு தொழிலாளர்கள் அங்கு நிரந்தரமாக தங்குவதற்கு பச்சை அட்டை பெறுதல் எனும் குடியுரிமைக்காக காத்திருக்கின்றனர் அவர்களுக்கு அமெரிக்க அதிபரின் அறிவிப்பு பயனுள்ளதாக இருக்கும் சும்பந்தப்பட்டவர்களின் வயது அறிவுத்திறன் வேலை வாய்ப்பு சமூக உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என்று நேற்று அவர் அறிவித்தார்

மேலும் குடி பெயர்ந்து வாழ்ந்து வருபவர்கள் ஆங்கிலம் கற்பதும் குடிமைப் பணிகளுக்கான தேர்வு எழுதி தேர்க்சி பெறுவதும் அவசியமாகும்

இதனால் அவர்கள் விரைவில் நாடு திரும்புவார்கள் என்று சவுதி அரேபியாவுக்கான இந்தியத் தூதர் திரு அவ்சஃப் சயீத் தெரிவித்துள்ளார் இஃப்தார் நோன்பு திறக்கும் உணவை தொழிலாளர்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் இந்தத் தகவலைத் தெரிவித்தார் சவுதி அரேபியாவில் சிக்கியுள்ள மற்ற தொழிலாளர்களுக்கான வெளியேறும் அனுமதியைப் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் நோக்கத்துடன் இஸ்ரோ பள்ளி மாணவர்களுக்கு ஒருவார கால பயிற்சியை வழங்கியது இந்தப் பயிற்சி இன்று நிறைவடைகிறது

இது அறிவியல் மனப்பான்மையுடன் விண்வெளி அறிவியல் பற்றிய ஆர்வத்தையும் மாணவர்களிடம் வளர்க்கும் என்பகு திண்ணம் பநீஹரிகோட்டாவிலிருந்து ஜயசிங்

ஏழு உறுப்பினர் குழுவிற்கு லெப்டினன்ட் கர்னல் ஜே பி குமார் தலைமை தாங்கினார்

இந்தக் குழுவிற்கு தேசிய பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர் கதீப் லக்தாக்கியா பாராட்டு தெரிவித்தார் கேன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு அமித்கரே தலைமையிலாள இந்திய குழு பல்வேறு நாடுகளின் திரைப்பட துறையினரை சந்தித்து ஆலோசனை நடத்தியது இந்தியாவில் திரைப்பட துறையில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் திறன் மிக்க தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து இந்த குழுவினர் எடுத்துரைத்தனர் இஸ்ரேலின் திரைப்பட துறை இயக்குநர் திரு எட்டி கோஹனையும் இக்குழுவினர் சந்தித்து பேசினர் அப்போது அடுத்த ஆண்டு இஸ்ரேலில் நடைபெற்ற உள்ள ஜெருசலேம் திரைப்பட விழாவில் இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலாள இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது